கொள்வதற்கான வாய்ப்பாக அதனைக் கருத வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பிரகமர் குறித்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார்

இந்தியா அர்ஜென்டினா இடையேயான இரண்டாவது ஹாக்கி போட்டி ட்ரா ஆனது இனி விரிவான செய்திகள் தேர்வு குறித்து மாணவர்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்றும் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக அதனைக் கருத வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேர்வு குறித்து மாணவர்களின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் பிரதமர் நேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடிய போது இதனைத் தெரிவித்தார் தங்களது வாழ்வில் தேர்வுகளை சிறிய இலக்குகளாக மாணவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டுமென்றும் தேர்வு மையத்திற்கு பதற்றமில்லாமல் அமைதியாள சூழலோடு செல்ல வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மாணவர்கள் சரிவிகித உணவை தேர்ந்தெடுத்து உட்கொள்வதற்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டுமென்றும் பல்வேறு பழங்கள் மற்றும் காய்கறிகளின் ஊட்டச்சத்து பயன்பாடு குறித்து அவர்களோடு பெற்றோர் கலந்துரையாட வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் இந்நிலையில் பிரதமரின் இந்த கலந்துரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் தெரிவித்தனர்

இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷண் மாநில மற்றும் யூனியன் பிரதேச கூடுதல் தலைமச் செயலர்கள் சுகாதாரத்துறை முதன்மைச் செயலர்கள் ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளார்

மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் தடுப்பூசி செலுத்தும் பணியை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும் என்று அதில் திரு பூஷண் தெரிவித்துள்ளார் பணியிடங்களில் தடுப்பூசி செலுத்தம் பணியைத் தொடங்க மாநில அரசுகள் தனியார் நிறுவனங்களோடு ஆலோசனையைத் தொடங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

பழங்குடியின மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்த தேசிய கவுன்சில் ஒன்று அமைக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் பழங்குடியின மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்களுக்கு ஊட்டச்சத்துமிக்க உணவு கிடைக்கவும் அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் இணைந்து செயல்படுத்த உள்ள திட்டம் ஒன்றை நேற்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்துப் பேசிய அவர் கடந்த ஒராண்டில் பழங்குடியின மக்களுக்கான க்காதாரத் திட்டங்களில் உள்ள தேக்க நிலையைப் போக்க அரசு முயற்சித்து வருவதாகக் கூறினார் போது சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் தமிழக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறித்து அவதுறாகப் பேசியதாக தேர்தல் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸுக்கு திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் தாராபுரத்தில் தாம் பேசியவற்றை முழுமையாக கருத்தில் கொள்ளாமல் இரண்டு வரிகளை மட்டும் எடுத்துக் கொண்டு புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் விரிவான விளக்கம் அளிக்க காலஅவகாசம் வழங்குமாறும் அந்தக் கடிதத்தில் அவர் கூறியுள்ளார்

குமரிக்கடல் பகுதியில் உருவாக உள்ள வளி மண்டல கழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனின் சிறப்பு பிரதிநிதி திரு ஜான் கெர்ரி புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்துப் பேசினார்

வீட்டுக் கடன்கள் மீதான வட்டி விகிதம் உயர்த்தப்படவில்லை என்றும் பண்டிகைக்காலத்தையொட்டி வழங்கப்பட்ட சிறப்பு வட்டி சலுகை மட்டுமே திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி விளக்கமளித்துள்ளது கோவை மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கல் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் புதிய துணை வேந்தராக திரு எஸ் மாதேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார் பங்குனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதூகிரி கோவிலுக்கு செல்ல நான்கு நாட்கள் மட்டும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மதுரை சித்திரை திருவிழா குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பதிவிட்டால் நடடிக்கை எடுக்கப்படும் என்று மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது

இந்தியாவின் தரப்பில் வருண்குமார் ராஜ்குமார் பால் ருபீந்தர்பால் சிங் ஆகியோர் கோல் அடித்தனர் ஸ்பிளிட் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் புரவ் ராஜா ஆஸ்திரியாவின் சாம்வேல் இணை இன்று பங்கேற்கிறது எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் முன்னேறியுள்ளார் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் சைமோனி ரான்காலியை எதிர்கொள்கிறார் சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பிலிருந்து பாகிஸ்தான் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டுள்ளது